மாநாட்டின் நிகழ்வுகளுக்கு இடையே ஐநா பொதுச் செயலர் திரு அண்டோனியோ குட்டரேஸ் சவுதி அரேபிய முடி இளவரசர் முகமது பின் சல்மான் ஆகியோரை அவர் சந்தித்து பேசினார் பிரிக்ஸ் நாடுகளின் தலைவர்களையும் திரு நரேந்திர மோடி சந்திக்கிறார்

இம்மாநாட்டின் முதலாவது அமர்வில் மக்களுக்கே முதலிடம் என்ற தலைப்பில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றுகிறார் எண்ணெய் விலை ஏற்ற தாழ்வுகளால் ஏற்படும் அபாயங்கள் குறித்தும் ஜிஎஸ்டி முத்ரா ஸ்கில் இண்டியா டிஜிட்டல் இண்டியா உள்ளிட்ட அரசின் முக்கிய திட்டங்கள் குறித்தும் பிரதமர் தமது உரையில் விவரிப்பார் என வெளியுறவு அமைச்சரவை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன

தெலுங்கானா மாநிலம் சிர்பூரில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு

டிஆர்எஸ் தலைவர் திரு

ராஜஸ்தானிலும் பிஜேபி தலைவர் திரு அமீத் ஷா முதலமைச்சர் திருமதி வசுந்தரா ராஜே மற்றும் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் முதலமைச்சர் திரு அசோக் கெலோட் உள்ளிட்ட தலைவர்கள் இன்று மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர்

அரசுக்கு எதிராக இவர்கள் கோஷம் எழுப்பியவன்னம் இருந்ததால் பேரவை தலைவர் அவையில் அலுவல்களை ஒத்தி வைப்பதாக அறிவித்தார் புதுச்சேரி பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் நெல்விதோப்பு அண்ணா நகரில் உள்ள முதலமைச்சரின் சட்டமன்ற அலுலவகத்தில் நெல்லிதோப்பு தொகுதி பயனாளிகளுக்கு சலவைப்பெட்டி மற்றும் முடி திருத்தும் கருவிகளை முதலமைச்சர் திரு

நாராயணசாமி வழங்கினார் முதலமைச்சரின் டெல்லி பிரதிநிதி திரு ஜான்குமார் மற்றும் துறையின் உதவி இயக்குநர் ஆகியோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் நெல்லிதோப்பு தொகுதி பீட்டர் நகர் சத்யா நகர் மற்றும் வெண்ணிலா நகர் ஆகிய பகுதிகளில் நடைபெற்று வரும் சாலை மற்றும் வாய்க்கால் சீரமைப்புப் பணிகளை முதலமைச்சர் திரு

நாராயணசாமி இன்று காலை பார்வையிட்டார் அனைத்துப் பணிகளையும் விரைவாக முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார் பொதுப்பணித் துறை தலைமைப் பொறியாளர் செயற்பொறியாளர் மற்றும் புதுச்சேரி நகராட்சி ஆணையர்ஆகியோர் அப்போது உடன் இருந்தனர் புதுவையில் உழவர்கரை நகராட்சியும் மத்திய அரசின் கள விளம்பர அலுவலகமும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த நகர்புற ஸ்வச் பாரத் இயக்கம் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி வெங்கட்டா நகரில் இன்று நடைபெற்றது சட்டப்பேரவை தலைவர் திரு வைத்திலிங்கம் தலைமை விருந்தினராக இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசுகையில் வீட்டின் உட்புறத்தை போல வெளிப்புறங்களையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள அனைவரும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றார் பொது இடங்களையும் நமது வசிப்பிடமாக கருதினால் தான் நகரம் அழகாகவும் தாய்மையாகவும் இருக்கும் என்றும் அவர் கூறினார் மக்கள் தொடர்பு கள அலுவலக உதவி இயக்குநர் திரு சிவக்குமார் உழவர்கரை நகராட்சி நல அலுவலர் டாக்டர் சுரேஷ் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்

கந்தசாமி தொடக்கி வைத்தார் வேளாண் அமைச்சர் திரு கமலகண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி கீதா ஆனந்தன் மாவட்ட ஆட்சியர் திரு

கேசவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

மல்லாடி கிருஷ்ண ராவ் தெரிவித்துள்ளார் ஏனாமில் உள்ள ஆயுர்வேத மற்றும் ஹோமியோ மருந்தகத்தில் முதலாவது தேசிய இயற்கை மருத்துவ தின விழாவில் பேசுகையில் அவர் இதை தெரிவித்தார்

புதுவையில் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்குவதில் ஏற்பட்டுள்ள கால தாமதங்களுக்கு அரசு போதிய நிதி ஒதுக்காததும் முடங்கிப் போன கொள்கைகளுமே காரணம் என்று துணைநிலை ஆளுநர் அலுவலகம் தெரிவித்துள்ளது சம்பளம் வழங்குவதற்கான உத்தேசங்களை அரசு தாமதமாகவே சமர்பித்த போதிலும் ராஜ்நிவாஸ் உடனுடக்குடன் அனுமதி அளித்து விட்டதாகவும் அரசு உதவிபெறும் தனியார் பள்ளிகளுக்கு பட்ஜெட்டில் போதிய நிதி டுதுக்காத அரசு இப்பள்ளிகள் சொந்தமாக நிதி திரட்டி கொள்வதையும் அனுமதிக்க மறுப்பதே பிரச்சனைக்கு காரணம் என்று ராஜ்நிவாஸ் செய்தி குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

பாதிக்காதவாறு செயல்பட வேண்டும் என்று அஇஅதிமுக சட்டமன்ற குழுவின் தலைவர் திரு அன்பழகன் கோரியுள்ளார் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த பள்ளிகளுக்கு நிதி உதவி அளிக்க நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்கீடு செய்தும் அதை முறையாக சம்பந்தப்பட்ட பள்ளிகளுக்குச் சென்று சேராமல் இருப்பது நியாயமல்ல என்றும் அரசு நிதி பல்வேறு விஷயங்களில் வீணாகி வரும் நிலையில் கல்வி விஷயத்தில் நிதி வழங்க மறுப்பது மாணவர்களை பாதிக்கும் செயல் என்றும் கூறினார் காவிரி ஆற்றின் குறுக்கே கர்நாடக அரசு மேகதாது தடுப்பணை கட்டும் வரைவு அறிக்கைக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதை திரும்பப் பெற வலியுறுத்தும் வகையில் புதுச்சேரி சட்டப்பேரவை சிறப்புக்கூட்டத்தைக் கூட்டி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று அஇஅதிமுக சட்டமன்ற குழுவின் தலைவர் திரு அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சட்டமன்ற சிறப்புக் பேரவைத் கட்டக் கோரி கட்டத்தைக் தலைவர் திரு வைத்திலிங்கத்திடம் கடிதம் கொடுத்துள்ளதாக கூறினார்

கர்நாடக மாநில காங்கிரஸ் அரசும் மத்திய அரசும் நடுவர் மன்றத் தீர்ப்புகளையோ உச்ச நீதிமன்றத் தீர்ப்புகளையோ மதித்தது இல்லை என்று குறிப்பிட்ட அவர் திமுக ஆளும் கூட்டணியில் இருந்த காலத்தில் இது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் தற்போது மத்திய அரசுக்கு அழுத்தம் தர தமிழகத்தில் உள்ள அஇஅதிமுக அரசை வலியுறுத்தித் தீர்மானம் நிறைவேற்றுவது மக்களை ஏமாற்றும் செயல் என்றார் மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசுக்கு அளிக்கப்பட்ட அனுமதியை விலக்கிக் கொள்ளுமாறு புதுவை அரசு சட்டமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தை கூட்டி மத்திய அரசுக்கு வலியுறுத்த வேண்டும் என திமுக சட்டமன்ற குழுவின் தலைவர் திரு ஆர் சிவா கூறியுள்ளார் கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டினால் ஏற்கனவே கஜா புயலால் பாதிக்கப்பட்ட காரைக்கால் பகுதி விவசாயிகளுக்கு மேலும் பாதிப்பு ஏற்படும் என்று அறிக்கை ஒன்றில் கூறியுள்ளார்

சாமிநாதன் கோரியுள்ளார்

தகுதி உள்ள கிராமப்புற இளைஞர்கள் தத்தம் பகுதிகளில் முகாம் நடைபெறும் நாட்களில் உரிய சான்றிதழ்கள் மற்றும் ஆவணங்களை முகாமிற்கு எடுத்து வந்து வேலை வாய்ப்பிற்கு பதிவு செய்து கொள்ளலாம் என்று தொழிலாளர் துறை அறிவித்துள்ளது ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் எஸ் விவேகானந்தம் அண்மையில் ஜிப்மரில் டிஜிட்டல் விரைவுரை அரங்கத்தை தொடக்கி வைத்தார் ஏற்கனவே உள்ள விரைவுரை மேம்படுத்துவதற்கான உபகரணங்கள் மற்றும் பணியாளர்களை மத்திய சுகாதார அமைச்சகம் வழங்கியதாக ஜிப்மர் செய்தி குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு

தெலுங்கானா மற்றும் ராஜஸ்தானில் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது புதுவையில் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்குவதில் ஏற்பட்டுள்ள கால தாமதங்களுக்கே அரசே காரணம் என்று ராஜ்நிவாஸ் கூறியுள்ளது புதுவை அரசு சட்டமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தை கூட்டி மேகதாதுவில் அணை கட்ட கூடாது என வலியுறுத்த வேண்டும் என்று அஇஅதிமுக திமுக ஆகிய கட்சிகள் கோரியுள்ளன இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுபெறுகிறது